மறைந்த மத்திய அமைச்சர் அனந்த் குமாரின் உடல் முழு அரசு மரியாதையுடன் பெங்களுருவில் தகனம் செய்யப்பட்டது

சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான பேட்ஸ்மேன்கள் தரவரிசைப் பட்டியலில் விராட் கோலி தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார்

இரண்டு நாள் அரசுமுறைப் பயணமாக சிங்கப்பூர் செல்லும் பிரதமா் இரண்டாவது மண்டல ஒருங்கிணைந்த பொருளாதார உறுப்பினர்கள் கூட்டத்திலும் உரையாற்றுகிறார் பல்வேறு உடன்பாடுகள் தொடர்பாக அவர் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்கக்கள் நடத்த உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த பேச்கவார்த்தைகளில் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபுவும் கலந்து கொள்கிறார் அந்நாட்டில் நடைபெறும் ஃபின்டெக் திருவிழாவில் கலந்து கொள்ளும் முதல் அரசியல் தலைவர் என்ற சிறப்பையும் திரு நரேந்திரமோடி பெறுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பொருளாதார நடவடிக்கைகளில் அதிநவீன தொழில்நுட்ப்தை கையாளுவது குறித்து இந்த கூட்டங்களின் போது ஆய்வு செய்யப்படும் பிரதமர் தமது பயனத்தின்போது அமெரிக்க துணை அதிபர் திரு எமக் பென்சே யும் சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சக செயலர் திரு விஜய் தாக்கூர் சிங் கூறியுள்ளார் இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆசியான் மற்றும் தெற்கு ஆசிய நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்த இப்பயணம் உதவும் என்று தெரிவித்துள்ளார் தமது பயணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் ஆசியான் நாகளுடன் இந்தியாவின் நட்புறவு தொடர்ந்து நீடிக்கும் என்று கூறியுள்ளார் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்கள் சாமான்ய மனிதனை சென்றடையும் வகையில் ஆராய்ச்சியாளர்கள் பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஆலோசனை குழுவுடன் இன்று கலந்துரையாடிய அவர் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த புதிய கண்டுபிடிப்புகள் தேவை என்று கூறினார் அரசுத் துறைகள் கல்வி நிறுவனங்கள் தொழில் துறை ஆகியவற்றுக்கு இடையே ஒருங்கிணைப்பு தேவை என்றும் அவர் கூறினார் பள்ளி மாணவர்களிடையேயான அறிவியல் திறமையை கண்டறியும் வகையில் அனுகுமுறைகள் கையாளப்பட வேண்டும் என்றும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் இவ்வாறு தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் அடல் சிந்தனை மையத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்

மத்திய பிரதேசத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையக் குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர் மிசோரத்திலும் தேர்தல் வாக்கு சேகரிப்பு பணிகளில் அரசியல் கட்சியினர் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர்

தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் மற்றும் நீதிபதிகள் திரு சஞ்ஜய் கிஷன் கௌல் திரு கே எம் ஜோசுப் ஆகியோர் அடங்கிய அம்வு இதற்கான முடிவை மேற்கொண்டது

இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுக்களை ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அா்வு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வளாகத்தில் விசாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த வழக்கு நேஷனல் ஹெரால்டு வழக்குடன் தொடர்புடையது நேஷனல் ஹெரால்டு தின செய்தி இதழை நடத்திவரும் அசோசியேடட் ஜேனல் நிறுவனம் புதுதில்லியில் தனது அலுவலகத்தை மூட வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க தில்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது

இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை வரும் வியாழக்கிழமை விசாரிப்பதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பீகாரில் பிரசிதிபெற்ற சாட் திருவிழா இன்று கொண்டாடப்பட்டது நதிக்கரையில் பொது மக்கள் திரண்டு சூரியனை வழிபடும் இந்த விழாவை முன்னிட்டு மாநிலத்தின் பல்வேறு படித்துறைகளுக்கு செல்லும் அனைத்து சாலைகளும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன ஔரங்காபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள சூரிய பகவாள் கோயில்களில் பொது மக்கள் ஏராளமானோர் இன்று வழிபாடு நடத்தினர் மீன் வகைகள் இறக்குமதி செய்வதற்கு கோவா மாநில அரசு தடை விதித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் மீன் வகைகளில் அதிக அளவு பார்மலின் ரசாயனம் இருப்பதாக கிடைத்த புகாரின் அடிப்படையில் உணவு கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின்கிழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மறைந்த மத்திய அமைச்ச் அனந்தகுமாின் உடல் பெங்களூருவில் இன்று முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது அனந்தகுமாரின் சகோதரர் திரு நந்தகுமார் அவருக்கு இறுதி சடங்குகளை செய்தார் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திருமதி நிர்மவா சீதாராமன் திரு ரவிசங்கர் பிரசாத் திரு பிரகாஷ் ஜவடேகர் திரு சதானந்த் கவுடா கர்நாடக பிஜேபி தலைவர் திரு எடியூரப்பா உள்ளிட்ட ஏராளமானோர் அனந்த் குமாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று இரவு பசவனக்குடியில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரது உடலுக்கு நேரில் இறுதி அஞ்சலி செலுத்தினார் அனந்த் குமாரின் மறைவுக்கு மத்திய அமைச்சவையின் சிறப்புக் கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆசிரியர்கள் கற்பித்தல் பணியில் தங்களை அர்ப்பணிப்புடன் ஈடுபடுத்திக் கொள்ளவேண்டும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை இணை அமைச்சர் திரு சத்யபால்சிங் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்களின் ஆளுமை என்ற திட்டத்தின் விழாவில் பேசிய அவர் சிறந்த ஆசியர்களை உருவாக்குவது சவாலான செயல் என்றார் இதற்காகவே இத்தகைய திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதன்மூலம் ஆசிரியர்களின் திறன் மேம்படுத்தப்பட்டு தன்னம்பிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

மூன்று வாரங்கள் இத்திட்டத்தின்கீழ் ஆசிரியர்களுக்கு சிறப்பு திறன் மேம்பாட்டுப் பயிற்சி வழங்கப்பட உள்ளது

இதுமேலும் வலுவிழந்து மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை மறுநாள் கடலூர் பாம்பன் இடையே கரையை கடக்கக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் வட கடலோரப் பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் நாளை முதல் மூன்று நாட்களுக்கு கனத்தது முதல் மிக கனத்தது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் கெரிவிக்கப்பட்டுள்ளது

மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கஜா புயல் கரையைக் கடக்கும் வேளையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம் என்று மாநில வருவாயத்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார் புயலை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து அவர் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசினார் எட்டு தேசிய பேரிடர் மீட்புப் படைகள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய இடங்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளன என்றார் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் தொடர்ந்து நிலைமை ஆராயப்பட்டு அவ்வப்போது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் பண்பலை உட்பட வானொவி மற்றும் ஊடகங்கள் வாயிலாக அரக அளிக்கும் செய்திகளை மட்டுமே கருத்தில் கொள்ளுமாறும் திரு உதயகுமார் கேட்டுக் கொண்டார் இந்தியா மோராக்கோ இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது

இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்து அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா பிறப்பித்த உத்தரவுக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கூல தடை விதித்துள்ளது

விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான பேட்ஸ்மேன் தரவரிசை பட்டியலில் இந்திய அணித் தலைவர் விராட் கோலி தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார் இந்திய அணியின் துணைத் தலைவர் ரோஹித் சர்மா இரண்டாவது இடத்திலும் சிகர் தவான் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் வேகப்பந்துவீச்சாளருக்கான தரவரிசையில் ஜஸ்ப்ரீத் பூம்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் குல்தீப் யாதவ் மூன்றாவது இடத்தில் உள்ளார்